நாராயணசாமி மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து ஆயுத காவல் படையினரின் அணிவகுப்பு மரியாதைகளை ஏற்றுக் கொண்டார் விடுதலையின் பயன்கள் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கச் செய்வதை செயல்படும் கடமையாக கொண்டு அரசு என்று முதலமைச்சர் தெரிவித்தார்

இவ்வாண்டு ஜுலை ஆகஸ்டு செப்டம்பர் மாதங்களில் ஜிஎஸ்டி வருவாயின் வளர்ச்சி பெரும்பாலும் எதிர்மறை போக்கில் இருந்த நிலையில் அக்டோபர் மாத வரிவசூல் அதிகரிப்பு இந்திய பொருளாதாரம் மீட்சிப் பாதைக்கு திரும்பி இருப்பதையே காட்டுவதும் குறிப்பிடத்தக்கது

நாராயணசாமி மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து ஆயுத போலீசாரின் அணிவகுப்பு மரியாதைகளை ஏற்றுக் கொண்டார் விடுதலையின் பயன்கள் அனைத்து மக்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்பதே விடுதலைப் போராட்ட தியாகிகளின் கனவு என்றும் எத்தகைய இடையூறுகள் வந்தாலும் அக்கனவை நிறைவேற்றி மக்கள் சுதந்திரமாக பாதுகாப்பாக வளமாக வாழ்வதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கி தருவதை கடமையாக கொண்டு தமது அரசு செயல்படும் என்றும் அவர் தமது உரையில் கூறினார் மாநிலத்தின் வளர்ச்சியை நோக்கிய அரசின் செயல்பாடுகளுக்கு மக்கள் தங்களின் நல் ஆதரவை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் புதுச்சேரி மாநிலத்தை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்ல அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை எடுத்துக் கூறிய முதலமைமச்சர் இளைஞர்கள் சுய தொழில் தொடங்க கடன் அரும்பார்த்தபுரம் ரயில்வே மேம்பாலம் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் போன்ற பல்வேறு திட்டங்களையும் விவசாயிகள் தொழிலாளர்கள் மீனவர்கள் ஆதி திராவிடர்கள் மாற்றுத் திறனாளிகள் முதியோர் விதவைகள் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு அரசு அமல்படுத்தி வரும் நலத் திட்டங்களையும் சுட்டிக் காட்டினார் கொரோனா பெரும் தொற்றுக்கு இடையிலும் புதுச்சேரி மாநிலம் முறையில் செயல்பட்டு வருவதாகவும் கொரோனா சிறப்பான பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட பல்வேறு பிரிவினருக்கு தேவையான உதவிகளை அரசு வழங்கி இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார்

கல்வி மற்றும் சுகாதார துறைகளில் புதுச்சேரி மாநிலம் தேசிய அளவில் சிறப்பான இடம் பெற்றிருப்பதையும் அவர் சுட்டிக் காட்டினார்

கொரோனா நிலவரங்கள் காரணமாக எளிமையாகவே நடைபெற்ற புதுச்சேரி விடுதலை நாள் விழாவில் மாநில அமைச்சர்கள் திரு

வைத்திலிங்கம் திரு கோகுலகிருஷ்ணன் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

புதுச்சேரி மக்கள் கொரோனா பரவாமல் தடுக்க நோய் தடுப்பு விதிமுறைகளை முறையாகவும் முழுமையாகவும் பின்பற்ற வேண்டும் என சுகாதாரத் துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் கூறியுள்ளார்

மல்லாடி கிருஷ்ண ராவ் பிரச்சனையில் தலையிட்டு தொழிலாளர் நிலைமைகளை மண்டல நிர்வாக அதிகாரி திரு சிவராஜ் மீனாவிடம் எடுத்துக் கூறினார் பிரச்சனை குறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் இதர அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதப்படும் என மண்டல நிர்வாக அதிகாரி உறுதியளித்ததாக எமது ஏனாம் நிருபர் தெரிவிக்கிறார் தமிழக வேளாண் அமைச்சர் ஆர் துரைக்கண்ணு மறைவு குறித்து குடியரசுத் துணை தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் துயரம் வெளியிட்டுள்ளனர் ஏழைகள் மற்றும் நலிவடைந்த பிரிவினர்களின் நலனை மேம்படுத்த அர்ப்பணிப்பு உணர்வுடன் பாடுபட்டவர் துரைக்கண்ணு என்று வெங்கய்யா நாயுடு கூறியுள்ளார் விவசாயிகளின் அதிகாரப் பங்கேற்பை மேம்படுத்தவும் சமூக சேவைக்கும் குறிப்பிடத் தகுந்த முயற்சிகளை துரைக்கண்ணு மேற்கொண்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் துரைக்கண்ணு மறைவினால் வாடும் அன்னாரின் குடும்பத்தினர் மற்றும் ஆதரவாளர்களுக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாக குடியரசுத் துணை தலைவரும் பிரதமரும் கூறியுள்ளனர் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருந்த ஆர் துரைக்கண்ணு நேற்றிரவு காலமானார்

நாராயணசாமி மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து ஆயுத காவல் படையினரின் அணிவகுப்பு மரியாதைகளை ஏற்றுக் கொண்டார் விடுதலையின் பயன்கள் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கச் செய்வதை கடமையாக கொண்டு அரசு செயல்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார்